உத்ரகாண்ட் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வட அந்தமான் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வுமையம் அறிவித்துள்ளது

ஜப்பான் ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை ரஷ்யாவின் டெனில் மெத்வதேவ் கைப்பற்றியுள்ளார்

இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டில் ஜப்பான் செக் குடியரசு அர்ஜெண்டினா நேபாளம் நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் பங்கேற்றுள்ளனர்

நாளை நடைபெறும் நிறைவுநாள் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உரையாற்ற உள்ளார்

தஜகிஸ்தான் பிரதமர் குஹிர் ரஸுல் ஸோடாவை சந்திக்கும் குடியரசுத் தலைவர் அவருடன் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் பிராந்திய பல்முனை ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளும் இந்த பயணத்தின்போது இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பயணத்தின் ஒருபகுதியாக தஜகிஸ்தான் தேசிய பல்கலைக்கழகத்தில் நவீன சமுதாயத்தின் சவால்களை எதிர்கொள்வது என்ற தலைப்பில் அவர் உரையாற்றுகிறார் மேலும் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார் மகாத்மாகாந்தி தஷான்பேயில் உள்ள மற்றும் ரபீந்திரநாத் தாகூர் நினைவிடங்களிலும் குடியரசுத்தலைவர் மரியாதை செலுத்த உள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திரமோடியை நாளை சந்திக்க உள்ளார் இன்றுமாலை புதுதில்லி செல்லும் அவர் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான நிதி ஒப்புதல் மீனவர்களுக்கான புதிய கிட்டம் இயற்கை பேரிடர்களுக்கு வேண்டிய வழங்கப்பட திராவிடர் தொகை ஆதி மற்றும் பழங்குடியினருக்கான உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நிதி கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் பேச உள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜிவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் பிரதமரிடம் ஆலோசிப்பார் என தெரிகிறது

எடப்பாடி கே

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் புதுக்கோட்டை பெரம்பலூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த இவர்களது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக்கொண்டுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய வாடகை வாகன சங்கத்தின் தலைவர் திரு உகாம்ராஜ் மோத்தா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இவ்விழாவில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தில்லி ஹிண்டன் விமானப்படை தளத்தில் விமான சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியிலும் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை அருவியிலும் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது

குழித்துறை மற்றும் தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது